சென்னையில் கடுப்பூசி ஒத்திகை பணிகளை மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று பார்வையிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நிதிநிலை அறிக்கை குறித்து பொருளாதார

நில ஆக்ரமிப்புகள் அகற்றப்பட்டிருப்பதாக மாநில இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு

சிட்னி கிரிக்கெட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக ஆட்ட நேர இறுதியில்

முறையான கோவிட் தடுப்பூசி போடப்படுவதற்கு முன்மாதிரி நடவடிக்கையாகும் இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோவிட் தடுப்பூசி முகாம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவா்கள் தலைமையில் முறையான திட்டமிடலோடு நடைபெற்று வருகிறது கோவிட் தடுப்பூசி தொடர்பான அனைத்து அம்சங்களிலும் அந்தந்த மாநிலங்கள் மாவட்டங்கள் வட்டங்கள் மருத்துவமனைகள் தயாராக இருக்க இது வகை செய்யும் சென்னை ராஜீவ்காந்தி மற்றும் ஓமாந்தூரார் அரசு மருத்துவமனைகளில் கோவிட் தடுப்பூசி ஒத்திகை பணிகளை மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹ்ஷ்வர்தன் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பில் சிறப்பாக பங்காற்றிய தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறைக்கு பாராட்டு தெரிவித்தார்

இதனிடையே டாக்டர் ஹர்ஷ்வர்தன் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

சிவராசு கூறியிருக்கிறார்

ஒத்திகை தொடர்ச்சி ராமநாதபுரம் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி ஒத்திகையை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் இன்று பார்வையிட்டார் அதேபோல் தஞ்சை அரசு மருத்துவமனை மருத்துவக்கல்லூரியிலும் தடுப்பூசி ஒத்திகையை ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராவ் ஆய்வு செய்தார்

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் நித்தி ஆயோக் துணைத்தலைவர் திரு ராஜீவ்குமார் உள்ளிட்ட பொருளாதார தொழில் வர்த்தக வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர் இதனிடையே பிரதம் திரு நரேந்திரமோடி பிரவாசி பாரதிய திவஸ் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தினத்தை காணொலி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார்

நரேந்திரசிங் தோமர் இவ்விஷயத்தில் விவசாயிகள் தங்களது நிலையில் தொடா்ந்து பிடிவாதமாக இருப்பதால் கமூகத்தீர்வு எட்டப்படவில்லை என்று குறிப்பிட்டார்

குறைந்தபட்ச விலை நிர்ணயமும் மண்டி முறையும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார்

சேவூர் ராமச்சந்திரன் தொடர்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் திமிறி அருகே குமரகிரி மலையில் உள்ள அருள்மிகு சுப்பரமணியம் சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வதற்கான புதிய மலைப்பாதை அமைப்பதற்கான பணிகளுக்கும் அமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார்

முருகன் அஞ்சல்துறை தேர்வுகளில் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்தது போல விரைவில் தமிழ் மொழியும் சேர்க்கப்படும் என்று பிஜேபி மாநிலத்தலைவர் திரு

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி மகுரையில் தலைமை அறிவிப்பிற்கு ஏற்ப சட்டப்பேரவை தோ்தலில் தமது செயல்பாடு இருக்கும் என்றார் தொகுதி பங்கீடு குறித்து அஇஅதிமுக வுடன் உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார் பிஜேபி விடுத்த கோரிக்கைக்கு ஏற்பவே தமிழக அரசு தைப்பூசத்திற்கு விடுமுறை வழங்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்